அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி கோரிக்கை ஏதும் விடுக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

ஆனால் இதனை பேரவைத் தளவர் ஏற்று க்கொள்ளவில்லை

இதனை ஏற்றுக கொண்ட பேரவைத் தலைவர் திரு ரமேஷ் குமார் அவை நடவடிக்கைகளை ஒத்தி வைத்தாாா் இதற்கு பிஜேபி உறுப்பினர் திரு மதுசாமி எதிர்ப்ப தெரிவித்த நிலையில் அதனை ஏற ்க பேரவைத் தலைவ ர ம றுத்துவிட்டார்

இது குறித்து கருத்து கூறிய வெளிய றவர் அமைச்சக செய்தி தொடர் பாளர் திரு ரவீஸ்குமார் பாகிஸ்தான் தொடர்பாள விவகாரங்கள் குறித்து இருதரப்பட் அளவிலேயே விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரி வித்தார் எல்லை தாண்டிய தீவி ரவாதத்தை பாகிஸ்தான் நி றுத்த வேண்டும் என் றும் அவர் கூறினாா்

பிரதமர் திரு ந ரேந்திர மோடி ஆகியோர் இஸ்ரோ குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நிதிநி றுவன மோசடி வழக்கு விசாரணை தொடர்பாக நாட்டின் பிரி இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது

புத்தில்லி ஆகிய இங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இச்சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்ற ப்பட்டதாகவம் ்நி திநி றுவன் அதிபர் திரு பொர்தா சக்கரபர்த்தி உள்ளிட்டோர் மீது குற்றக்கதி மீறு மீ மோசடியில் ஈடுபட்டதாக சிபிஐ வழக்கு பதிவ செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடம் அதிக வட்டி த ருவதாக பெருமளவில் பணத்தை மீது பெற்றுக் கொண்டு ஏமா ற்றியதாக அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டது

அரசு தறைகளின் செயல்பாடுகள் தொடர்பான தகவல்களில் வெளி ப்படைத்தன்மையை கொண்டுவருதிற்கு மத்தியில் பிரதமர் திரு ந ரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபஆண்டுள்ளதாக மத்திய மத்தகவல் மத்திறும் பாத்திய பட்பட்த்திறை மத்திய அமைச்சர் மதிரு பிரகாஷ் ஜவடேகர் கூறிய ள்ளார் அரசு துறை தாமாக முன்வந்து தகவல்களை வெளியிடு வதால் தகவல் அறிய மம்பாசட்டத்தின் கீழழ் பாப்பட்படும் கேள்விகளின் எண்ணிக்கை குறை ந்துள்ளதாக அவர் தெரிவி த்தாாா் தகவல் அறியபம் உரிமை சட்டத்தி ல திருத்தம் மே ற் கொள்ளப்படுவது மூலம் தகவல் அதிகாரம் பாதிக்கப்படாது என்று திரு பிரகாஷ் ஜவடேகர் தமது டுவிட்டர் பதிவி ல் குறிப்பிட்டுள்ளாா்

வேளாண்மை பொ ருட்களின் ஏற் றுமதியை ஊக்குவி ப்பது கு றித்தும் விவாதிக்கப்பட்டது கப்பல் கட்டுமானம் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து உள்ளிட்டவைகுறித்தும் விவாதிக்கப்பட்டது இந்தியாவின் சார்பில் விண்வெளிக்கு மனிதனை அனுப்ப ம் ககன்யான் திட்டம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாகவம் கூறப்பட்டுள்ளது

மோட்டார் வாகன சட்டத்தில் மே ற் கொள்ளப் படும் திருத்து கள் மா ந ி லங்களின் உரிமைகளை பாதிக்காது என் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

அசாம் மாநிலத்தில் வெள்ளம் வடிந்ததை அடுத்து நிவாரணம் ம்ற்றும் மறு சீரமைப்பு நடவடிக்கைகள் விரைந்து நளடபெற்று வருகின்றன்

இதனிடையே வெள்ளம் குறை நீதுள்ளதால் வி லங்குகள் இயல்பட நிலைக்கு திரும்பியள்ளதாகவம் கூறப்பட்டுள்ளது

ச ரத்கமல் சத்தியன் இணைவெள்ளிப் பதக்கத்தை வென்றது